அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி முடிவு செய்துள்ளார்

பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஹ்நாத் சிங் கூறியிருக்கிறார்

ராம்நாத் கோவிந்த இன்று உரையாற்றுகிறார்

சென்னையில் வெளியிடப்படுகிறது

சமர்ப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும்

உலக நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது ஒரே தேசம் ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆலோசனை அளிப்பதற்காக குழு ஒன்றை அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி முடிவு செய்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் இதனை தெரிவித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

இந்தக் குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைப்பார் என்றும் அக்குழு ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவதில் உள்ள பல்வேறு அம்சங்களை ஆராயும் என்றும் கூறினார் குறித்த காலத்திற்குள் அக்குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய கேட்டுக் கொள்ளப்படும் என்றும் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாவான அரசியல் கட்சிகள் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற அரசின் யோசனைக்கு ஆதரவளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் மட்டுமே மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தாகவும் அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற யோசனைக்கு அக்கட்சிகள் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார்

வளர்ந்து வரும் மாவட்டங்களை தேர்வு செய்து அவற்றின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் ஆக்கபூர்வமான போசனையை இந்தக் கூட்டத்தில் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேமிப்பில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து இந்தக் கூட்டத்தில் பிரதமர் பேசியதாகவும் திரு ராஜ்நாத் சிங் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றுகிறார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

முதல் இரண்டு நாட்கள் உறுப்பினர்கள் பதவியேற்றனர் நேற்று மக்களவைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது இன்று குடியரசுத் தலைவர் உரைக்குப் பின்னர் மாநிலங்களவை கூட்டத் கொடர் தொடங்குகிறது

தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களுடன் நாளை மறுநாள் நடத்தவிருந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்தக் கூட்டம் அடுத்த மாதம் முதல் வாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாலும் புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆய்வு செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று மாநிலங்கள் கோரிக்கை விடுத்ததாலும் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தில்லியில் அத்துறையின் அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை சென்னையில் இன்று உயர் கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் வெளியிடுகிறார்

இன்று தரவரிசைப் பட்டியல் வெளியாவதைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது

தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை ஆன்லைள் மூலம் சமர்ப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும்

ப்ரீபெரும்புதூரில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்த இடத்தை துப்புரவுப் பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய உறுப்பினர் திரு ஜெகதீஷ் இர்மானி நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தப்புரவுப் பணியாளர்களின் பணிகள் குறித்து நகராட்சி பேரூராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துப்புரவுப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகர்ணங்கள் மாத ஊதியம் உரிய காலத்தில் வழங்கப்படுதல் மருத்துவக் காப்பீடு பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டதாக கூறினார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஒருமணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மழையால் சிறு குளம் மற்றும் குட்டைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

பிரிட்டன் புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் முன்னாள் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு போரிஸ் ஜான்சன் முன்னணியில் உள்ளார் வடகொரியாவுடன் நிபந்தனையுடன் கூடிய எந்தவொரு பேச்சுக்களும் நடத்தப்படமாட்டாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மாஸ்கோவில் நேற்று ரஷ்ய துணைப் பிரதமர் திரு

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிம்டிகா மாவட்டத்தில் நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையினருடன் நடந்த மோதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆந்திரப் பிரதேச மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து திருப்பதி திருமலை தேவஸ்தான வாரியத் தலைவர் பதவியிலிருந்து திரு புட்டா சுதாகர் யாதவ் ராஜினாமா செய்தள்ளார் தில்லியில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் பிஜேபியில் சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரை தகுதிநீக்கம் செய்யக்கோரி அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவரிடம் ஆம் ஆத்மி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அர்நாத் புனித யாத்திரைக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை வடக்கு மண்டல ராணுவ உயரதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர்

தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை கிண்டி சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் விகர் தவான் காயம் காரணமாக உலகக் கோப்பை கிரிக்கெட்டில் எஞ்சிய போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் சேர்ப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் குழுவிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது